தமிழக அமைச்சரவை கூட்டம் முதலமைச்சர்

எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் நாளை சென்னையில் நடைபெறுகிறது

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் ஜப்பானின் நவோமி ஒசாகாவை இன்று எதிர்கொள்கிறார்

கட்சித்தலைவர் திரு அமீத்ஷா தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் மறைந்த முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பேயின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது

மத்திய அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்து செல்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது முன்னதாக கட்சித்தலைவர் திரு அமீத்ஷா தலைமையில் நடைபெற்ற கட்சிக் கூட்டத்தில் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபி மீண்டும் வெற்றிபெற்று ஆட்சியில் அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று அமர்வதற்கான அவர் உறுதிபூண்டார்

பிரேகில் அமைந்துள்ள ஊாயசடநள பல்கலைகழகத்தில் மாணாக்கருடன் அவர் கலந்துரையாடுகிறார்

சர்வதேச எழுத்தறிவு தினத்தையொட்டி ட்விட்டரில் இன்று இதை தெரிவித்துள்ள அவர் நாட்டிலுள்ள அனைவருக்கும் குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் முதியோர் கல்வியின் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு

இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தர நிர்ணயம் அடிப்படையிலான சவால்களுக்கும் வாய்ப்புகளுக்கும் உயர் முன்னுரிமை அளிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த உச்சி மாநாடு நடைபெறுவதாக கூறினார் தேசிய தர நிர்ணய வாரியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாட்டில் அறிவுசார் திறன் தகவல் பரிமாற்றங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது ஹர்தீப்சிங் பூரி நகரமயமாக்கலை சமாளிக்க உலகத்தரம் வாய்ந்த மெட்ரோ போக்குவரத்து சேவைகளின் அவசியத்தை மத்திய வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு

புதுதில்லியில் நடைபெறும் உலகளாவிய நகர்வு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் நகர்ப்புறங்களில் பசுமை குடியிருப்புகள் மற்றும் அதிக அளவிலான பொது போக்குவரத்து வசதிகளின் அவசியத்தையும் எடுத்துரைத்தார்

அரசுமுறைப் பயணமாக இந்தியா வந்துள்ள ஈரான் சாலை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டு துறை அமைச்சர் அப்பாஸ் அஹமத்துடன் ளிசக்தி பாதுகாப்பு மற்றும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்தும் அவர் ஆலோசனை மேற்கொண்டார்

சர்வதேச தலைவர்கள் முதலீட்டாளர்கள் பங்கேற்கும் இம்மாநாட்டில் விமான போக்குவரத்து துறையில் பிரத்யேக வாய்ப்புகள் தகவல் பரிமாற்றம் மற்றும் புதிய மேம்பாடுகள் குறித்து விவாதிக்கப்படும் இதற்கான ஏற்பாடுகளை பாதுகாப்பு உற்பத்தி துறை மேற்கொள்கிறது

இதையடுத்து நீர்மின் உற்பத்தியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் புதிய தொழில்நிறுவனங்களுக்கு நிலம் வழங்குவது குட்கா விவகாரம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவிக்கும் பேரறிவாளனின் கருணை மனுவை ஆளுநர் பரிசீலிக்கலாம் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீாப்பு குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும் எனத் தெரிகிறது

செங்கோட்டையன் தெரிவித்துள்ளா் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாணவர்களின் எதிர்கால நலனைக் கருத்தில் கொண்டு சரளமாக ஆங்கிலம் பேச கற்றுத்தரப்படும் என்றார்

இந்நிகழ்ச்சியில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

மலா்விழி உள்ளிட்டோா் கலந்து கொண்டனா் கடம்பூர் ராஜு கரூரில் அரசு பொருட்காட்சியை மாநில செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு இன்றுமாலை துவக்கி வைக்கிறார் மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு

விஜயபாஸ்கர் மக்களவை துணைத்தலைவர் திரு

ஸ்டாலின் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தலைமையில் கட்சியின் மாவட்ட செயலா்கள் கூட்டம் இன்று கட்சியின் தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறுகிறது

ஸ்டாலின் கட்சித்தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் கூட்டமாகும் இது இந்த கூட்டத்தில் திருப்பரங்குன்றம் திருவாரூர் தொகுதிகளின் இடைத்தோதல் வரும் மக்களவைத் தேர்தல் ஆகியவற்றில் கட்சியின் நிலைப்பாடு குறித்து ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது

மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு காப்பீடு நில ஆர்ஜிதம் ஜீவனாம்சம் காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் தீர்வு காணப்பட்டு வருகிறது திருச்சியில் லோக் அதாலத்தை தொடங்கி வைத்த மாவட்ட முதன்மை நீதிபதி குமரகுரு இத்தகைய மக்கள் நீதிமன்றங்கள் மூலம் பல்வேறு வழக்குகளுக்கு சமரச முறையில் சுமூகத் தீர்வு எட்டப்படுவதாக கூறினார் வாக்காளர் சிறப்பு முகாம் தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் நாளை நடைபெறுகிறது

கோவில் வாய்ஸ் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆவணித் கிருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது இதுகுறித்து எமது செய்தியாளர்

நீலகிரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாட்டு பணிகள் குறித்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவா் திருமதி

வேளாங்கண்ணி நாகை வேளாங்கண்ணி ஆரோக்கியமாதா பேராலய ஆண்டு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேர்பவனி நேற்று வெகுவிமரிசையாக நடைபெற்றது

இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடங்குகிறது

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் இறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் சொீனா வில்லியம்ஸ் ஜப்பானின் நவோமி ஒசாகாவை இன்று எதிர்கொள்கிறார்